பண்டிகை மக்களுக்கு உடல்நலத்தை வழங்குவதுடன் வெற்றிகளையும் கொண்டுவரட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

அமைதிப் பூங்காவாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இரண்டாக அதிகரித்துள்ளது

எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதைபொட்டி மக்கள் வீடுகளில் வண்ணக் கோலமிட்டு புதப்பானையில் புத்தரிசி பொங்கலிட்டு கதிரவனை வழிபட்டு வருகிறார்கள் இந்நாளை முன்னிட்டு உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்நாளை மேலும் சிறப்பாக கொண்டாடுகிறா்கள் பொங்கலை முன்னிட்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து சந்தைகளிலும் விடியவிடிய கரும்பு மஞ்சள் கொத்து பானை உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை தீவிரமாக நடைபெற்றது நாளைய தினம் வேளாண் பணிகளில் பேருதவியாக இருக்கும் கால்நடைகளுக்கான மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட உள்ளது பொங்கல் திருநாளை முன்னிட்டு மக்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளனர் தமிழ் கலாச்சாரத்தின் மேன்மைகளை எடுத்துரைக்கும் பொங்கல் பண்டிகையை முன்ளிட்டு தமிழக மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் டுவிட்டரில் அவர் தமிழில் வாழ்த்து செய்தியை பதிவிட்டுள்ளார் உடல் நலத்தையும் வெற்றிகளையும் மக்கள் பெற இந்தப் பண்டிகை வழி செய்யட்டும் என்று அவர் கூறியுள்ளார் நல்லிணக்கத்தையும் இயற்கையோடு இணைந்த வாழ்வையும் இந்தப் பண்டிகை வழங்கட்டும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் காவல்துறையினர் அர்ப்பணிப்பு உணர்வுடன் திறம்பட பணியாற்றுவதால் தான் தமிழகம் அமைதிப் பூங்காவாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னையில் இன்று காவல்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் இணைந்து அவர் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார் அப்போது பேசிய முதலமைச்சர் காவல் துறையினரின் நலனில் தமிழக அரசு எப்போதுமே அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார்

இப்போட்டியை தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ கொடியசைத்து தொடங்கி வைத்தார் காலை எட்டு மணிக்கு தொடங்கிய ஜல்லிக்கட்டு மாலை வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்காக தில்லியில் இருந்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மதுரை வந்து போட்டியை நேரில் பார்வையிட்டு வருகிறார் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் அறுவடை திருநாள் தமிழகத்தில் மட்டுமே மூன்று நாட்கள் தொடர்ந்து கொண்டாடப்படுவதாக ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் கூறியுள்ளார் சென்னை பொன்னியம்மன்மேடு கடும்பாடி சின்னம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு அவர் வழிபாடு நடத்தினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் முதல் நாளில் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இரண்டாவது நாளில் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் வகையிலும் மூன்றாவது நாளில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் விதமாகவும் பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் கொண்டாடப்படுவதாக கூறினார் நாட்டின் பல பகுதிகளில் அறுவடைத் திருநாள் இன்று பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது குஜராத்தில் உத்தராயன் என்ற பெயரிலும் அசாமில் பிகு என்ற பெயரிலும் மேற்கு வங்கத்தில் போஷூ சங்கராந்தி என்ற பெயரிலும் இன்று கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன உத்தராகண்டில் மகர சங்கராந்தியை முன்னிட்டு ஹரித்துவார் கங்கை நதியில் பக்தர்கள் புனித நீராடினர் இந்தப் பண்டிகைகளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட பல தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் வடமாநிலங்களில் தொடர்ந்து கடும் குளிர் நிலவி வருகிறது புததில்லியில் சுப்தர்ஜங் பகுதியில் இரண்டு டிகிரி செல்சியஸிற்கும் குறைவாக இன்று காலை வெப்பநிலை பதிவானது அடுத்த ஒரு வாரத்திற்கு இதே நிலை நீடிக்கும் என்று வாளிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

முன்னாள் படை வீரர்களின் தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கடந்த ஆண்டு நமது படையினருக்கு மிக சவாலான ஆண்டாக இருந்தது என்று கூறினார் நாட்டின் வடக்கு எல்லையில் சவால்களை வெற்றிகரமாக ராணுவம் எதிர் கொண்டதாக அவர் தெரிவித்தார்

பறவை காய்ச்சலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது

கோழிட்பண்ணைகளில் பாதுகாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோழிப்பண்ணைகள் மூலம் பறவை காய்ச்சல் பரவாது என்பதை மாநிலங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மற்ற மாநிலங்களிலிருந்து கோழிகள் மற்றும் அது சார்புடைய பொருட்களை கொண்டு வருவதற்கும் பல்வேறு மாநிலங்கள் தடை வித்துள்ளன இந்நிலையில் இம்முடிவு கோழி வளர்ப்பு தொழிலில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் தடை உத்தரவை மறுபரிசீலனை செய்யுமாறும் மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

கர்நாடக மாநிலத்தில் கடந்த திங்கட்கிழமை விபத்தில் சிக்கிய அவர் கோவாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது ரத்த அழுத்தம் நாடி துடிப்பு உள்ளிட்ட அனைத்தும் சீராக இருப்பதாக மருத்துவர்கள் குழு தெரிவித்துள்ளது

இதனை மத்திய கப்பல் போக்குவரத்துறை இணயமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் ளம் வி ஜாக் ஆனந்த் என்ற சரக்கு கப்பல் மூவம் சென்றுக்கொண்டிருந்த மாலுமிகள் சீன துறைமுகத்தில் சரக்குகளை இறக்குவதற்கு அனுமதிக்கப்படாமல் தடுத்து நிறுவத்தி வைக்கப்பட்டனர் இதனால் கடந்த ஆண்டு ஜுன் மாதம் முதல் அவர்கள் தாயகம் திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது இந்நிலையில் மத்திய அரசு மற்றும் கப்பல் நிறுவனம் மேற்கொண்ட மனிதநேய நடவடிக்கைகள் மூலம் மாலுமிகள் மீட்கப்பட்டதாக அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் ஐ எஸ் எல் காவ்பந்து போட்டியில் கோவா அணி இன்று ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது